தலைமை நீதிபதி திரு போப்தே தலைமையிலான மூன்று நீதிபதிகளை கொண்ட அமர்வு இன்று காலை பத்தரை மணி அளவில் தீர்ப்பினை வழங்குகிறது நேற்று இவ்வழக்கின் இவிசாரணையின்போது வார்டு மறுவரையறை பணிகள் முழுமையாக நிறைவடையவில்லை என்றும் அப்பனிகள் முடிவடைந்த பின்னர் தேர்தலை நடத்தவேண்டும் என்றும் திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டது தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்ட காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருநெல்வேலி தென்காசி ஆகிய ஒன்பது மாவட்டங்களை தவிர இதர மாவட்டங்களில் தேர்தலை நடத்தலாம் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது மாநில தேர்தல் ஆணையமும் இதற்கு ஒப்புதல் தெரிவித்தது இருப்பினும் தேர்தல் முழுமையாக ரத்து செய்யப்படவேண்டும் என்று திமுக சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது இன்று காலை தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னரே ஒன்பது மாவட்டங்களை தவிர இதர மாவட்டங்களில் வேட்பு மனுத்தாக்கல் தொடங்குமா என்பது குறித்து தெரியவரும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதற்கிடையே உள்ளாட்சி தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய அனுகுமுறை குறித்து விவாதிப்பதற்காக அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று மாலையில் சென்னையில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான மாநில பணிக்குழு ஒன்றை பிஜேபி ஏற்படுத்தி உள்ளது

வெங்காய விலையை கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசின் உயர்நிலை குழு நேற்று புதுதில்லியில் கூடி விவாதித்தது உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வெங்காய விலையை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது

மாநிலங்களின் காவல்துறை தலைவர்கள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாடு இன்று புனேயில் தொடங்குகிறது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தொடக்க விழாவில் உரையாற்றுகிறார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகளும் பங் கேற்கும் இந்த மாநாட்டில் உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்பட உள்ளது காவல்துறை மத்திய ஆயுதப்படை மற்றும் உளவுப்படை பிரிவுகளின் தலைவர்களும் இதில் கலந்த கொள்கின்றனர் நாடு முழுவதும் காவல் நிலையங்களில் மகளிருக்கென உதவி மையங்களை ஏற்படுத்துவதற்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது நிர்பயா நிதியின்கீழ் இந்த தொகை அனுமதிக்கப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது சட்டமேதை பாரத் ரத்னா அம்பேத்கரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாடாளுமன்ற வளாகத்தில் சமூக நீதித்துறை சார்பில் மலரஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இதன் காரணமாக தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் இந்த புயலினால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கிறிஸ்துமஸ் பண்டிகையையாட்டி குடில் அமைப்பதற்கான பொம்மைகள் தயாரிக்கும் பணி மதுரையில் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது விளாச்சேரி பகுதியில் இரவு பகலாக நடைபெற்றுவரும் இப்பணியில் பெரும்பாலும் பெண்களே ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பண்டிகைக்கு ஏற்ப இங்கு தயாரிக்கப்படும் பொம்மைகள் வெளிமாவட்டங்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும்கட அனப்பட்படுகின்றன

மாதா சூசையப்பர் ராஜாக்கள்

பொம்மைகள் தயாரிக்க பிளாஸ்டர் ஆப் பாரீஸ் காகிதக்கூழ் களிமண் சிமெண்ட் எணாமல் பெயிண்ட் ஆகியவை பயன்படுத்தப்படுகிறது இங்கு தயாகும் பொம்மைகளை உள்ளுர் மற்றம் வெளியூரை சேர்ந்த வாடிக்கைபாளர்கள் நோடியாக வந்து நின்று பெற்று செல்கின்றனர்

ஈரானில் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருபவர்கள் மீது எடுத்துவரும் நடவடிக்கை கடும் கண்டனத்திற்குரியது என்று அமெரிக்கா கூறியுள்ளது போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்வது என இலங்கையும் மாலத்தீவும் முடிவு செய்துள்ளன அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள ரானுவ தலைமைத் தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் நேற்று அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதியுடன் பேச்சு நடத்தினார்

ராமேஸ்வரத்தில் பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு தொடர்பாக தனிப்பிரிவு காவலர் ஒருவருக்கு ஐந்து ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து ராமநாதபுரம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

ஐதராபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் திருவனந்தபுரத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது

மூன்று நாடுகளுக்கு இடையேயான ஜுனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் ட்ராவில் முடிவடைந்தது